எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தைப்பூசத் திருவிழா முருகள் கோவில்களில் இன்று சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் இந்தியா இலங்கை நாடுகளை உள்ளடக்கிய மண்டலத்தில் பயங்கரவாதம் பெரும் பிரச்சினையாக உள்ளது என்றும் இரு நாடுகளுமே இதனை ஒடுக்குவதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள இவங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சேயுடன் நடத்திய பேச்சுக்களுக்குப் பிறகு பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒத்துழைப்பில் இருநாடுகளும் மேலும் வலுப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொது அமைதி இந்தியாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இருநாடுகளுமே உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார் அண்டை நாட்டிற்கு முதலிடம் அளிப்பது என்ற இந்தியாவின் கொள்கை அடிப்படையில் இலங்கையுடனான நல்லுறவுக்கு தனி முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட கடனுதவி திட்டத்தின் மூலம் இவங்கையின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக இருதலைவர்களும் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர் இலங்கை பிரதமர் திரு ராஜபக்சே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கையை வரவேற்பதாகக் கூறினார் விஷயங்களை தாம் விவாதித்ததாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சே கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையிலும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் வர்த்தக கூட்டமைப்பு பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் வங்கிகள் மற்றம் காப்பீடு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் பட்ஜெட் குறித்து அவர் இன்று கலந்துரையாடினா் அனைத்து தரப்பினரையும் கருத்தில்கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சா் தெரிவித்தா்

தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் இன்று அமைதியாக நடைபெற்றது

மாலை ஆறு மணிக்கு வரிசையில் நின்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் டிஎன்பிஎஸ்சி தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்று கூறினார்

மானவர்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா இன்று வெகுவிமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ் கடவுளான் முருகன் கடவுளின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கிவரும் திருச்செந்தூர் கட்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் ஏராளமான பத்தர்கள் கடலில் புனித நீராடி கவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்

டந்த இரண்டு தினங்களாக ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர் பச்சை ஆடை உடுத்தியவாறு முருகன் பாடல்களை பாடியலாறு இங்கு வந்த பக்கர்கள் வேல் குத்தியும் அலகு குத்தியும் அங்கபிரதட்சணம் செய்தம் சுவாமியை வழிபட்டனர் திருச்செந்தர் நகரம் முழுவதமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன

மேலம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன திருச்செந்தரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன

வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா இன்று நடைபெற்றது இகில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலிலும் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது குடியுரிமை திருத்தச்சட்டத்தால் நாட்டு மக்கள் யாரும் பாதிக்கப்படமாட்டார்கள் என்று பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில்கொண்டு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த திருத்தச்சுட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் இடையேயான ரயில்வழித்தடத்தை மின்மயமாக்கும் பணி நிறைவடைந்ததையடுத்து சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறையிலிருந்து கடலூர் வரை இந்த சோதனை ஒட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடுருமுவதம் இருப்புப்பாதைகளை மின்மாயமாக்கும் திட்டத்தின்கீழ் விழப்பரம் முதல் திருவாரர் இடையேயான அகல ரயில்பாதையை மின்மாயக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மயிலாடுதறை சீர்காழி வரையிலான இருப்புப்பாதைகளை மின்மயமாக்கள் பணிகள் நிறைவடைந்ததையடுத்து இன்று மயிவாடுதறையிவிருந்து கடலூர் வரை மின் இன்றின் பொருத்தப்பட்ட ரயிலின் சோதனை ஒட்டம் நடைபெற்றது இன்று காலை மயிலாடுதறையிலிருந்து இரண்டு பெட்டிகளுடன் மின்சா ரயில் என்ஜின் கடலூர் வரை இயக்கப்பட்டது

ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சான்றிதழ் அளித்த பிறகு இந்த வழித்தடத்தில் மின்சார ரயில் இயக்கவது குறித்து ராயில்வே நிர்வாகம் முடிவெடுத்தம் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்